சிறுகுறு விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இணைகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன

போட்டியில் இன்றைய ஆட்டங்களில் நியூசிலாந்து இலங்கையையும் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து முடிவெடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தககவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்த அவர் அதற்கு முந்தைய நாள் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார் நாடாளுமன்றக் கூட்டத் தொடரில் முப்பது அமர்வுகள் இருக்கும் என்று அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்தார் திரு மோடி அரசின் இரண்டாவது பதவிக் காலத்தின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்வார் அறுபது வயதை எட்டும் சிறு வியாபாரிகள் மற்றும் சுயதொழில் புரிவோருக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மக்களவைத் தேர்தலின் போது பிஜேபி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இது செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் மூன்று கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அடுத்த மூன்றாண்டுகளில் இதில் ஐந்து கோடி சிறு வியாபாரிகள் சேருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் தேசிய பாதுகாப்பு நிதியத்தில் இருந்து வழங்கப்படும் ரானுவ வீரர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது

புதுதில்லியில் இத்தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அவளான் அமைச்சர் திரு நரேந்திசிய் தோமர்

சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு கட்டாய பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் பிரதமரின் ஒய்வூதியத் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார்

வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடு மாடுகள் உள்ளிட்ட விவங்குகளை பாதிக்கும் வாய் மற்றும் கால்நோய்களைக் கட்டுப்படுத்தும் சிறப்பு திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்களுடன் நேற்று பேச்சு நடத்தினார் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் விரிவான பேச்சுக்களை மேற்கொண்டார் மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜுக்நாத்துடனும் அவர் பேச்சு நடத்தினார் பல்வேறு துறைகளில் விரிவான ஒத்துழைப்பை பரஸ்பரம் அளிப்பது என்று இந்த சந்திப்பின் போது முடிவெடுக்கப்பட்டது பத்திரிகை புதுதில்லியில் இந்திய பதிவாளர் பதவி வகித்த வந்த திரு கே கணேசன் பணியிலிருந்து நேற்று ஒய்வு பெற்றார்

சென்னை அகில இந்திய வானொலி பத்திரிகை தகவல் அலுவலகங்களில் கூடுதல் தலைமை இயக்குநராகவும் திரு கணேசன் பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நேற்று பொறுப்பேற்ற திரு பிரகாஷ் ஜவ்டேகரை பணி ஓய்வு பெறுவதையொட்டி திரு கே கணேசன் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தர்மபுரி மாவட்டம் கோபாலபுரம் பகுதியில் இயங்கி வரும் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநில அளவில் சர்க்கரை கட்டுமானத்தில் முதலிடத்தைப் பிடித்து சாதனை பிடித்திருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

ரயில்வே அமைச்சராக திரு பியூஷ் கோயலும் இணையமைச்சராக திரு சுரேஷ் அங்காடி சன்னபாசப்பாவும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்தியக் கடற்படையின் புதிய தளபதியாக அட்மிரல் கரம்பீர் சிங் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக டாக்டர் கே பார்த்தசாரதியை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் நியமித்துள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

கார்ட்டிப்பில் நடைபெறும் முதல் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன

இரண்டாவது ஆட்டம் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பிரிஸ்டலில் நடைபெறுகிறது இந்த ஆட்டம் மாலை ஆறுமணிக்கு தொடங்கும்

கோவையில் நடைபெறும் ஆடவர் மற்றும் மகளிருக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன ஆடவர் பிரிவில் சென்னை வருமானவரி இந்தியன் வங்கி அணிகளும் மகளிர் பிரிவில் தென் மத்திய ரயில்வே தெற்கு ரயில்வே அணிகளும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன